தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் இன்றுமாலை அறிவிக்கப்படுகின்றன

கூட்டுறவு வங்கி நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி அறிவித்துள்ளார்

சுகாதார துறையில் பிற நாடுகளும் முன்னேற்றப்பாதையில் செல்ல இந்தியா வழிகோலுவதாக பிரதமர் திரு

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா

சென்னையில் காலமானார்

சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் ஆணையம் இன்றுமாலை புதுதில்லியில் வெளியிடுகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

மேலும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கூட்டுறவு வங்கிகளிலும் கூட்டுறவு சங்கங்களிலும் பெற்றுள்ள கடன் நிலுவை தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்

நிதியமைச்சர் திரு ஓ

மேலும் சட்டப்பேரவை தற்போதைய முன்னாள் உறுப்பினர்கள் மேலவையின் முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாநில அரசுக்கு சொந்தமான குளிரூட்டப்பட்ட பேருந்துகளில் மனைவி மற்றும் உடனிருப்பவருடன் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த பேருந்தில் அத்தகைய உறுப்பினருக்கு படுக்கை வசதி வழங்கவும் இம்மசோதா வகை செய்கிறது

தமிழகம் முழுவதும் கோடை காலத்தில் தங்குதடையின்றி விவசாயம் செய்யும் வகையில் குடிமராமத்து திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

பிரதமர் பட்டமளிப்பு சுகாதார துறை மட்டுமல்லாமல் பிற நாடுகளும் முன்னேற்றப்பாதையில் செல்ல இந்தியா வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோதி தெரிவித்திருக்கிறார்

இந்தியாவின் சுகாதாரத்துறையினர் விஞ்ஞானிகள் மருந்தாளுநர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் மிகுந்த இத்தருணத்தில் இப்பல்கலைகழக மாணாக்கர் பட்டம் பெறுவது சிறப்பானது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரம் கல்வி மகளிருக்கான ஆளுமை போன்றவை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்

ஆருக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டினார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோஹித் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டார்

விளையாட்டு என்பது பாடதிட்டத்தின் ஒருபகுதியாக இணைக்கப்பட்டிருப்பதுடன் இதற்கு வழங்கப்படும் தரவரிசை கல்வி பாடதிட்டத்தில் இடம்பெறும் என்றார்

நான்கு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் கலந்துகொண்டு தங்களது படைப்புகளை காட்சிபடுத்துகின்றனர் தஞ்சை தலையாட்டி பொம்மைகளும் இதில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது

அன்னாரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு

முத்தரசன் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையிலான இக்குழுவினர் பட்டாசு வெடிவிபத்திற்கான காரணம் பாதிப்புகள் போன்றவற்றை முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர் இருவரி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தலைமையில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது ஏராளமான விவசாயிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்